நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார்

சமூக கட்டமைப்பு வசதி குறிப்பாக கல்வி மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இந்த ஆய்வறிக்கை கூறுகிறது

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இத்தகவலை இன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டுக்கு முந்தைய பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளார் இருப்பினும் வங்கித் துறையின் செயல்பாடுகள் இன்னும் மேம்பட வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார்

ஒட்டுமொத்த வங்கிச் சேரவைகள் குறிப்பாக பொதுத் துறை வங்கிகளின் செயல்பாடுகளில் கடந்த நிதியாண்டில் முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதாக இந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது

நடப்பு நிதியாண்டிற்கான வரவு செலவுத் திட்டத்தை மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை நாடாளுமன்ற மக்களவையில் தாக்கல் செய்கிறார் பிரதமர் திரு

விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கான திட்டம் ஒன்றை மத்திய அரசு கொண்டு வர உள்ளது இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகள் சூரிய ஒளியைப் பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க முடியும்

ஆர்கே சிங் இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தில் தெரிவித்தார்

நாடாளுமன்ற மக்களவையில் இன்று எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இத்தகவலை ஜல்சக்தி துணை இணை அமைச்சர் திரு ரத்தன்லால் கட்டாரியா தெரிவித்துள்ளார்

தமிழ்நாட்டில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து தாம் தெரிவித்த கருத்துக்களுக்கு புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி வருத்தம் தெரிவித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாடாளுமன்ற மக்களவையில் இன்று திமுக உறுப்பினர்களின் கேள்விக்கு பதில் அளித்த திரு ராஜ்நாத் சிங் இதைத் தெரிவித்தார்

எடப்பாடி பழனிச்சாமி இன்று சென்னையில் துவக்கி வைத்தார்

வேலூர் நாடாளுமன்றத் தொகுதியில் அளிக்க வைக்கப்பட்டிருந்த பணம் கைப்பற்றப்பட்டதை அடுத்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டது நினைவிருக்கலாம்

இத்தொகுதியில் அமைதியாக தேர்தலை நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது திராவிட முன்னேற்ற கழக இளைஞர் அணியின் செயலராக திரு உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டு உள்ளார் திமுக பொதுச் செயலர் திரு அன்பழகன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதைத் தெரிவித்துள்ளார் கட்சியில் இளைஞர் அணியின் செயலராக இருந்த திரு வெள்ளக்கோவில் சாமிநாதன் ராஜினாமா செய்ததை அடுத்து திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்தப் பொறுப்பு வழங்கப்பட்டு உள்ளது சட்டமன்ற நடவடிக்கைகளை கணினி மயமாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக புதுவை சட்டப்பேரவை நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகம் அமல்படுத்தும் இ விதான் மென்பொருள் மூலம் இயங்கும் கணினி முறையிலான செயல்பாட்டுத் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது இதன்படி காகிதமற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான பயிற்சி முகாம் இன்று புதுவையில் தொடங்கியது இந்த இ விதான் செயலி குறித்த பணிமனையை முதலமைச்சர் திரு நாராயணசாமியும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு சிவகொழுந்தும் இன்று பேரவை வளாகத்தில் தொடக்கி வைத்தனர் இந்தப் பணிமனையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசுஅதிகாரிகளுக்கு இந்த செயலியைப் பயன்படுத்துவது குறித்த பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த செயலியின் பயன்பாட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தினார் இத்திட்டம் ஏற்கனவே பரிட்சார்த்த ரீதியில் இமாச்சல பிரதேசத்திலும் முழுமையாக பஞ்சாபிலும் செயல்படுத்தப்படுவதாக திரு நாராயணசாமி தெரிவித்தார்

பயணம் மேற்கொண்டுள்ள நிலையிலும் இச்செயலி மூலம் கோப்புகளை பரிசீலிக்க முடியும் என்று அவர் கூறினார் புதுவை மாநிலம் சிறிய மாநிலமாக இருப்பதால் இங்கு இத்திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார் அமைச்சர்கள் பேரவைத் தலைவர் மற்றும் அதிகாரிகள் இந்த பணிமனையில் கலந்து கொண்டனர் சென்டாக் புதுவையில் நீட் தேர்வு அல்லாத பட்டப்படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான வரைவு தரவரிசைப் பட்டியலை சென்டாக் நேற்று வெளியிட்டுள்ளது பிடெக் பிஎஸ்சி பிபார்ம் பிஏ எல்எல்பி கலை மற்றும் அறிவியல் பட்டப் படிப்புகள் மற்றும் வணிகவியல் படிப்புகள் ஆகியவற்றிற்கானது இந்த தரவரிசைப் பட்டியல்

நமசிவாயம் இந்திய காங்கிரஸ் கட்சித் தலைவர் பதவியில் திரு அகில ராகுல்காந்தி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது கட்சித் தலைவர் பதவியில் இருந்து அவர் விலகுவதாக அளித்த ராஜினாமா கடிதத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று புதுவை பிரதேச காங்கிரஸ் கட்சித் தலைவரும் அமைச்சருமான திரு நமசிவாயம் கேட்டுக் கொண்டுள்ளார் அன்பழகன் தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னையில் நிலவும் தண்ணீர் தட்டுப்பாடு குறித்து புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தெரிவித்த கருத்துக்களுக்கு ஆட்சேபம் தெரிவித்து அஇஅதிக வினர் இன்று புதுவை தலைமை தபால் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர் அஇஅதிமுக சட்டமன்றக் கட்சித் தலைவர் திரு அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு துணைநிலை ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோஷம் எழுப்பப்பட்டது

நாகை திருவாரூர் தஞ்சை விருதுநகர் திருநெல்வேலி கோவை நீலகிரி

தென் தமிழகத்தின் கடலோப் பகுதிகளில் நாளை இரவு வரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனக் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்